தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பதற்றங்களை தவிர்த்து மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்

பருவநிலை மாற்றம் குறித்து ஆலோசனை நடத்த இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபரின் சிறப்பு தூதர் ஜான் கெர்ரி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்

முடிவடைந்தது

நோய்த்தொற்று பரவல் மகாராஷ்டிரா சத்தீஷ்கர் கர்நாடக மாநிலங்களில் அதிக அளவில் உள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது

தேர்வுகளுக்கு தயாராகும் மானவர்கள் பதற்றங்களை தவிர்த்து மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார்

தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை சரியாக நிர்வகிக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் குறைகளை கட்டிக்காட்டாமல் அவர்களுடைய மனஅழுத்தத்தை குறைப்பதற்கு உதவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாணவர்கள் கடினமான பாடங்களை முதலிலேயே படித்துவிட்டால் தேவையில்லாத பதற்றத்தை தவிர்க்கலாம் என்று அவர் கூறினார் படிப்புக்கிடையே சிறிது நேரம் ஒதுக்கி இசை கேட்பது விளையாடுவது போன்ற தங்களுக்கு விருப்பமாள செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டால் தேர்வுகளை பதற்றமில்லாமல் எதிர்கொள்ள முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் பெற்றோர்கள் தோழமையாக பழகி அவர்களிடம் உள்ள தனித்திறமையை வெளிகொண்டுவர உதவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

பிரதமரின் சாகர் பாதுகாப்பு மமற்றும் வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் இந்தியா செசல்ஸில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தற்போது இந்தியா சார்பில் கட்டப்பட்டுள்ள மாஜிஸ்திரேட் நீதிமன்ற வளாகம் கடலோர காவல் படைக்கு அதிகவேக ரோந்து கப்பல் வழங்கும் நிகழ்ச்சி சூரிய மின்சக்தி ஆலை மற்றும் சமுக வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் துவக்கி வைக்கிறார்

இந்த ஊரடங்கு நாளை முதல் பத்து நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது பெட்ரோல் நிலையங்கள் மருந்தஙங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தவிர அனைத்து வர்த்தக நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது

இதற்கிடையே பஞ்சாபில் வரும் முப்பதாம் தேதிவரை அனைத்து அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு அமிரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார்

திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்ச்சிகளில் ஐம்பதிலிருந்து நூறுபேர் வரை மட்டுமே கலந்து கொள்ள கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது

மத்திய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கடந்த இரண்டு நாட்களாக தாம் நடத்திய ஆலோசனைகள் திருப்திரமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக திரு ஜான் கெர்ரி பிரதமரிடம் தெரிவித்தார்

பருவநிலை மாற்றம் குறித்த பாரீஸ் ஒப்பந்தத்தை இந்தியா தொடரந்து அமல்படுத்தி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா எடுததுவரும் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்த அமெரிக்கா தொழில்நுட்ப மற்றும் நிதியுதவிகளை செய்யும் என்று திரு ஜான் கெர்ரி உறுதியளித்தார் கற்றுக்குழலுக்கு உகந்த புதிய தொழில்நட்பங்களை கண்டுபிடிப்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக செயல்பட்டால் அது மற்ற நாடுகளில் வரவேற்கத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார்

தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுகக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன் இதை தெரிவித்துள்ளார் பணியிடங்களில் தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்கள் நூறு பேருக்கு குறையாமல் இருந்தால் அந்த இடங்களிலேயே தடுப்பூசிகள் செலுத்த மாநில அரசுகள் ஏற்பாடு செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

தேவையில்லாத பொருட்களை கண்டறிந்து அவைகளை விற்பனை செய்து வருவாயை பெருக்குவதற்கு அனைத்து மண்டல ரயில்வே அதிகாரிகளுக்கும் ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி வீதம் தொடர்ந்து நான்கு சதவீதமாக இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார்